நரேந்திர மோடி உரையாற்ற உள்ளார்

பிரகாஷ் ஜவ்டேக்கர் கூறியுள்ளார் இதற்கான ஒப்புதல் இன்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் வழங்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார்

நரேந்திர மோடி உரையாற்ற உள்ளார்

ஜெய்சங்கர் வர்த்தக அமைச்சர் திரு பியுஷ் கோயல் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மகேந்திர நாத் பாண்டே திரு உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர் பிரிட்டன் இளவரசர் சார்லஸ் சர்வதேச வர்த்தக துறை அமைச்சர் லிஸ்டரஸ் உள்ளிட்டோரும் இதில் பங்கேற்கின்றனர்

இந்திய பொருளாதாரம் கொரோனா வைரஸ் நிலவரம் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள இந்திய பொருளாதாரம் மேம்படுவதற்கான வாய்ப்புகள் தென்படுவதாக நிதி ஆயோக் அமைப்பின் தலைமை செயல் அதிகாரி திரு அமிதாப் காந்த் தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அரசு எடுத்து வரும் பல்வேறு நடவடிக்கைகளால் முக்கிய துறைகள் மீண்டும் செயல்படத் தொடங்கியுள்ளதாகவும் இதன் காரணமாக இந்திய பொருளாதாரம் மேம்படுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் முறைகேடு ராஜுவ் காந்தி அறக்கட்டளை இந்திரா காந்தி நினைவு அறக்கட்டளை உள்ளிட்டவைகளில் மீறுதல்கள் நடைபெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை விசாரிக்க அமைச்சகங்களுக்கு இடையிலான விசாரணைக் குழுவை மத்திய உள்துறை அமைச்சகம் அமைத்துள்ளது இக்குழு வருமான வரிச் சட்டம் அன்னியச் செலாவனி ஒழுங்குமுறை சட்டம் பண மோசடி தடுப்புச் சட்டம் போன்றவற்றில் மீறுதல்கள் உள்ளதா என்பதை இயக்குநரகத்தின் சிறப்பு இயக்குனர் குழுவிற்கு தலைமை வகிப்பார் மின்துறை அமைச்சர் தமிழகத்தில் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வரும் இலவச மின்சாரத்தை ரத்து செய்யக் கூடாது என்று மத்திய மின்துறை அமைச்சர் திரு

சிங்கிடம் அம்மாநில முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் இன்று சென்னை வந்த மத்திய மின்துறை அமைச்சர் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசினார் அப்போது இது தொடர்பான கோரிக்கையை மனுவாக அவரிடம் வழங்கிய முதலமைச்சர் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்குவது என்பது தமிழக அரசின் தலையாயக் கொள்கை என்றும் விளக்கினார்

கொரோனா நோய்த்தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிக்சைப் பெறுபவர்களை விட குணமடைபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது

இதற்கிடையே இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தற்பொழுது நாடு முழுவதும் தினமும் மேற்கொள்ளப்படும் பரிசோதனைகளின் அளவு அதிகரித்து இருப்பதாக தெரிவித்துள்ளது

இது தொடர்பாக சமூக ஊடகத்தில் அவர் வெளியிட்டுள்ள குரல் பதிவில் கடை வைத்திருப்பவர்களும் அவர்கள் உறுப்பினர்களாக உள்ள வியாபார சங்கங்களும் இணைந்து பாதுகாப்பு வழிமுறைகள் முறையாக பின்பற்றுவதை உறுதி செய்ய வேண்டுமென வலியுறுத்தி உள்ளார்

இந்த தாழிகள் வித்தியாசமான வண்ணங்களிலும் வடிவங்களிலும் இருப்பதாக அப்பகுதியில் ஆய்வில் ஈடுபட்டுள்ள குழு தெரிவித்துள்ளது

செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார்

எடப்பாடி கே பழனிசாமி இன்று அறிமுகம் செய்து வைத்தார் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் ஆவின் மோர் சாக்கோ லசி மேங்கோ லசி நீண்ட நாள் கெடாத சமன்படுத்தப்பட்ட பால் ஆவின் டீ மேட் பால் ஆகியவை நுகர்வோர் பயன்பாட்டிற்காக அறிமுகம் செய்யப்பட்டன மழை மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக புதுச்சேரி உள் மாவட்டங்களிலும் மேற்குத் தமிழகத்தின் தொடர்ச்சி மலையையொட்டிய பகுதிகளிலும் தென் மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளிலும் மழை பெய்வதற்கான வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

அமெரிக்கா உலக சுகாதார அமைப்பில் இருந்து அமெரிக்கா வெளியேறி உள்ளதாக அந்நாட்டு அதிபர் திரு டொனால்ட் டிரம்ப் தெரிவித்துள்ளார்

நரேந்திர மோடி உரையாற்ற உள்ளார் தமிழகத்தில் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வரும் இலவச மின்சாரத்தை ரத்து செய்யக் கூடாது என்று மத்திய அமைச்சரிடம் தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளது புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மாளிகையில் ஊழியர் ஒருவருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டதால் ஆளுநர் மாளிகை மூடப்பட்டது